மனித உரிமை சட்டத்தை இந்திய ரானுவத்தினர் மதித்து நடப்பதாக தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு தொடர்ந்து நிலவுகிறது

இதையடுத்து இவர்கள் மீதான குற்றப்பத்திரிகை மொஹாலியில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஐந்து கோடி ரூபாய்க்கும் கூடுதவான பரிவர்த்தனைகள் குறித்து அனைத்து பெரிய கூட்டுறவு வங்கிகளும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது நிதி நிலை இன்னல்களுக்கு நிதி நிறுவனங்கள் ஆளாவதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை கூட்டறவு வங்கிகள் பெரிய கடன்கள் தகவல்களுக்கான மத்திய தொகுப்பு அமைப்பிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பெரிய கடன்களுக்கான தகவல் மத்திய தொகுப்பு வர்த்தக வங்கிகள் அகில இந்திய நிதி நிறுவனங்கள் போன்றவற்றுக்கென கண்காணிப்பை வலுப்படுத்தி நிதி இன்னல்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்காக ரிசர்வ் வங்கியால் உருவாக்கப்பட்டது

காஷ்மீர் நிதி ஆணையர் திரு அடல் ஜுல்லு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜம்முவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் தேசிய ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி திட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகளை அமல்படுத்தமாறும் கேட்டுக்கொண்டார் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையங்களை அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறும் நிதி ஆணையர் திரு அடல் ஜுல்லு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்

இதனை ஜம்மு பள்ளிக்கல்வித்துறை ஆணைய செயலாளர் திருமதி சரிதா சவ்கான் கூறியுள்ளார்

மளித உரிமை சுட்டத்தை இந்திய ரானுவத்தினர் மதித்து நடப்பதாக தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய ராணுவத்தினர் மிக உயர்ந்த ஒழுக்கமுடையவர்களாகவும் மதச்சார்பின்மை பெற்றவர்களாகவும் மனித நேயம் கொண்டவர்களாக திகழ்வதாகவும் தெரிவித்தார் தீவிரவாதிகள் மீதாள தாக்குதல் குறித்து பேசிய அவர் தீவிரவாதிகள் நிலைமீது மட்டுமே ராணுவத்தினர் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாகவும் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படாத வகையில் செயல்படுவதாகவும் கூறினார் போர் காலத்தின்போது மனித உரிமையை பேனுதல் மற்றும் போர்க்கைதிகள் என்ற தலைப்பில் இக்கூட்டம் நடைபெற்றது ஜம்மு பகுதி ரஜோரி மாவட்ட எல்லைக்கோட்டுப்பகுதியில் இந்திய நிலைகள் மற்றும் குடியிருப்புகள் மீது நேற்று இரண்டாம் முறையாக பாகிஸ்தான் படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் நவ்சேரா பகுதியில் கலல் என்ற இடத்தில் நேற்று மாலை ஆறரை மணி அளவில் பாகிஸ்தான் படையினர் சிறிய ரக ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகக் கூறினார் இதற்கு இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இச்சும்பவத்தால் இந்திய தரப்பிற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் முன்னதாக பிற்பகல் ஒரு மணி அளவில் கந்தர்பாணி பகுதியில் பாகிஸ்தாள் படையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று இயல்பு நிலை திரும்பி அமைதி நிலவியது வெள்ளிக்கிழமை சிறப்பு பிரார்த்தனையபொட்டி அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தன

விரும்பத்தகாத சும்பவங்கள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் காவல்துறையினர் அனைத்து பகுதிகளையும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக எமது லக்னோ செய்தியாளர் தெரிவிக்கிறார் பதற்றமான பகுதிகளில் குறிப்பாக மசூதிகளுக்கு அருகே உயர் காவல்துறை அதிகாரிகள் ரோந்தப்பணியில் ஈடுபட்டதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார் வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு தொடர்ந்து நிலவுகிறது தலைநகர் தில்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக நான்கு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் நேற்று பதிவானது ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் நேற்று இரவு மைனஸ் ஐந்து புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி நடப்பாண்டில் மிக குளிர்ந்த இரவாக இருந்தது இமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் குஃப்ரி மணாலி சோலன் புன்டார் கந்தர் நகர் மற்றும் கல்பா பகுதிகளில் பூஜ்யத்திற்கும் குறைவான டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது

இதற்கிடையே அடுத்த இரண்டு நாட்களுக்கு நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பளிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் என்று வாளிலை மையம் கணித்துள்ளது ஒவ்வொரு நிறுவனமும் தங்கள் நிர்வாகத்திறன் குறித்து சமூக வலைதளங்களில் இடம்பெற செய்யவேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சமூகவலைதளம் தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் நிறுவனங்கள் தங்களது சாதனைகளை குறிப்பிடுவதற்கு சமூக வலைதளம் சிறந்த கருவியாக திகழ்கிறது என்று கூறினார் நாட்டின் பொருளாதாரம் விரைவில் மீண்டும் வரும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்ற இந்தியப் பொருளாதார கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் பேசிய அவர் சுழற்சி முறையில் பொருளாதார தேக்கநிலை ஏற்பட்டதாக கூறினார் நடப்பு நிதியாண்டில் ஏற்பட்ட வளர்ச்சிக்குறைவு காரணமாக இந்தியப் பொருளாதாரம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருந்ததாக தெரிவித்தார் கிழக்காசிய மற்றும் சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டபோது இதே போன்ற வளர்ச்சிக்குறைவு இருந்ததாக கூறினார் எளினும் அதிக வளர்ச்சி வீதத்தில் பொருளாதாரம் மீண்டு வந்ததாகவும் திரு வெங்கைய்யா நாயுடு குறிப்பிட்டார்

இதில் பேசப்படவேண்டிய கருத்துக்கள் குறித்து மக்கள் தங்கள் எண்ணங்களை தெரிவிக்கலாம் என்று பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார்

உதாள் திட்டத்தின் கீழ் சிறு நகரங்களை இணைக்கும் நோக்கில் இச்சேவை தொடங்கப்பட்டுள்ளது

இக் கண்காட்சியில் தினசரி இடம்பெறும் நடவடிக்கைகள் பங்கேற்பாளர்கள் கருத்தரங்கில் உரையாற்றவுள்ள சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து இந்த செயலியில் விரிவான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன கண்காட்சி தொடர்பான தயார் நிலை குறித்தும் திரு ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்தார்

மத்திய கிழக்கு கடற்பகுதியில் ஜப்பான் நாட்டின் கப்பல்களின் பாதுகாப்பிற்காக போர்க்கப்பல் மற்றும் ரோந்து விமானங்களை அனுப்ப உள்ளதாக ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது ஜப்பான் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காகவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தகுதி சுற்றுக்கான தேர்வு போட்டியின் முதல் சுற்றில் ஐரின் ஜோதி குலியாவையும் மேரிகோம் ரித்து குருவவையும் வென்றனர்

ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி கற்று போட்டிகள் பிப்ரவரி மாதம் சீனாவில் நடைபெறவுள்ளது